மேகதாது பிரச்னை குறித்து விவாதிக்க தமிழக சுட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் இன்று நடைபெறுகிறது மேகதாது அணை தொடர்பாக திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனுவை அடுத்த வாரம் விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் மறுவாழ்வுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று மத்திய அரசின் இணைச் செயலாளர் திரு தினேஷ் குமார் தெரிவித்திருக்கிறார் இலங்கை அரசியல் நெருக்கடிக்கு ஒருவாரத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா கூறியிருக்கிறார்

இந்த விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாடு குறித்து பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட திட்ட அறிக்கை தயார் செய்ய கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனுதாக்கல் செய்துள்ளது இந்த மனுவை அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான முதன்மை அமர்வு கூறியுள்ளது

கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் மறுவாழ்வுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று மத்திய அரசின் இணைச் செயலாளர் திரு தினேஷ் குமார் கூறியிருக்கிறார் நாகை மாவட்டத்தில் கோவில் பத்து வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் உள்ளிட்ட பகுதிகளில் புயலால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்கள் மற்றும் இதர பயிர்களை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புனரமைப்பு பணிகளுக்காக மத்தியஅரசு முதற்கட்ட நிதி ஒதுக்கியிருப்பதாக கூறினார் புயலால் தென்னை வாழை முந்திரி விவசாயிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் அவர்களின் மறுவாழ்வுக்கு மாநில அரசுடன் இணைந்து மத்திய அரசும் உதவி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் அப்போது உடனிருந்த மாநில அமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகம் கோரியுள்ள நிதியுதவியை மத்திய அரசு தந்து உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் கோரும் விண்ணப்ப மனுக்களோடு சேதம் குறித்த புகைப்படங்களை இணைக்காவிட்டால் அந்த மனுக்களை நிராகரிக்கக்கூடாது என்று சென்ளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சிறப்பு முகாம்களை நடத்தி பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த கணக்கெடுப்பை முறையாக நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர் பயிர்க்காப்பீடு திட்டத்தில் சேர்வதற்கான கால வரம்பை நீட்டிக்குமாறு மத்திய அரசிடம் தமிழக அரசு கோரவேண்டும் என்றும் அவர்கள் கூறினர் சஞ்சாரம் என்ற நாவலுக்காக மத்திய அரசின் சாகித்ய அகாதமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள எழுத்தாளர் திருஎஸ் ராமகிருஷ்ணனுக்கு தமிழக முதலமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் திரு ராமகிருஷ்ணன் எளிய நடையில் பாமர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் சிறு கதைகளையும் நாவல்களையும் படைத்தவர் என்று பாராட்டியுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் தலைசிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு வழங்கப்படும் சாகித்ய அகாதமி விருது இந்த ஆண்டு திருஎஸ்ராமகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் எழுத்து உலகத்திற்கும் கிடைத்திருக்கும் பெருமையாக கருதுவதாக கூறியுள்ளார் இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உட்பட பல்வேறு கட்சித்தலைவர்களும் எழுத்தாளர் ராமகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளனர் இலங்கை ராணுவத்தினரால் தாக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் மறுவாழ்வுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யக்கோரும் மனு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க வேண்டுமென்று சென்ளை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் உட்பட பலர் அஞ்சவி செலுத்துகின்றனர் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டிலும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு இன்னும் ஒரு வாரத்திற்குள் தீர்வு காணப்படும் என்று அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா கூறியிருக்கிறார் சிறிசேனாவால் பிரதமர் பதவியில் நியமிக்கப்பட்ட திரு மகிந்தா ராஜபக்சே அதற்கான பணிகளை மேற்கொள்ள அந்நாட்டு உச்சநீதிமன்றம் இடைக்காலத்தடை விதித்ததை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார் நாட்டு மக்களின் நலன் கருதியே தாம் எப்போதும் முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் உதகமண்டலம் இடையே ரயில் பஸ் என்ற புதிய சுற்றுலா சேவையை தெற்கு ரயில்வே தொடங்கவுள்ளது இதற்கான ரயில் சோதனை ஒட்டம் நேற்று மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் நடைபெற்றது உதகமண்டலத்திற்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கையை தெற்கு ரயில்வே எடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழ்நாடு

இருவரிச் செய்திகள் தடை செய்யப்பட்ட ஏவுகணைகளை அமெரிக்கா மீண்டும் உற்பத்தி செய்தால் ரஷ்யாவும் உற்பத்தி செய்யும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புடின் கூறியிருக்கிறார் அமெரிக்காவில் காலமான அந்நாட்டு முன்னாள் அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் உடலுக்கு உலகத் தலைவர்கள் நேற்று அஞ்சலி செலுத்தினர்

தெலங்கானா ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றுமாலையுடன் நிறைவடைந்து பிகாரில் தேசிய ஜனநாயகக் கூட்டணியிலிருந்து விலகப்போவதாக உபேந்திரா குஷாவா தலைமையிலான ராஷ்ட்டிரிய லோக் சமதாக் கட்சி அறிவித்துள்ளது

புதுதில்லியில் தேசிய போர் நினைவுச்சின்னக் கட்டுமானப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மக்களவைத் துணைத்தலைவர் திரு தம்பிதுரையை நேற்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் ஆகியோர் சந்தித்துப் பேசினர்

விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கியுள்ளது அடிலெய்டில் நடைபெறும் இப்போட்டியில் சற்று முன்வரை இந்திய அணி விக்கெட் இழப்பிற்கு ரன் எடுத்துள்ளது

ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் போட்டித் தொடரை இதுவரை இந்தியா வென்றதில்லை